வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

தமிழக சட்டமன்றக் கூட்டத் தொடர் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் உரையுடன் நாளை தொடங்கவுள்ளது

நாராயணசாமி நாளை தொடக்கி வைக்கிறார்

பிஜேபி செயல்தலைவர் திரு

பி நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் பல்வேறு மத்திய அமைச்சர்களும் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இந்த இயக்கத்தில் பங்கேற்கிறார்கள்

இதுதொடர்பாக கோரக்பூர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் முதலமைச்சர் யோகி அரியானாவில் பஞ்ச்குலா வில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மனோகர்லால் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை தொடக்கி வைத்தார் பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமீத் ஷா டெல்லியில் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

குடியுரிமைத் திருத்த சட்ட விதிமுறைகள் குறித்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் இதர கட்சிகள் மக்களை தவறான பாதையில் இட்டுச் செல்வதே வன்முறைகளுக்கு காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுடெல்லியில் வாக்குச்சாவடி நிலை பிஜேபி தொண்டர்கள் பேரணியில் உரையாற்றிய அவர் பாகிஸ்தானில் உள்ள நன்கானா சாஹிப் குருத்வாரா மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதல் அண்டை நாடுகளில் மத ரீதியில் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் சிறுபான்மையினருக்கு நிவாரணம் வழங்க குடியுரிமை திருத்த சட்டம் எவ்வளவு அவசியம் என்பதையே வெளிப்படுத்தி இருப்பதாக கூறினார் இந்தியாவில் சிறுபான்மையினராக உள்ளவர்களின் குடியுரிமைக்கும் இந்த சட்டத்திற்கும் தொடர்பு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் பிஜேபி செயல் தலைவர் திரு

பி நட்டா இக்கூட்டத்தில் பேசுகையில் வாரிசு அரசியல் இன்றி முற்றிலும் கொள்கை அடிப்படையில் செயல்பட கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான் என்றார் மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் திரு ஹர்தீப்சிங் பூரி திரு ஹர்ஷ்வர்தன் மற்றும் இதர பிஜேபி தலைவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி யின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக அரசியல் அரங்கிலும் நாடாளுமன்றத்திலும் நாட்டிற்கு அழியாத பங்களிப்பு செய்தவர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி என்றும் அவருடன் பல ஆண்டுகள் சேர்ந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது தமக்கு அதிர்ஷ்டம் என்றும் டிவிட்டர் செய்தி ஒன்றில் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மஹாராஷ்டிரா வில் முதலமைச்சர் திரு

இதன்படி முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே பொது நிர்வாக துறையை மட்டும் தமது பொறுப்பில் வைத்துக் கொண்டுள்ளார் துணை முதலமைச்சரும் மூத்த தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான திரு அஜித்பவாருக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது தேசியவாத காங்கிரசை சேர்ந்த திரு அனில் தேஷ்முக் மாநில உள்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு பாலா சாஹிப் தோரட் வருவாய்துறை அமைச்சராகவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் சவான் பொதுப் பணித்துறை அமைச்சராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

அறிவியல் துறையில் இளம் பெண்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் மகளிர் அறிவியல் மாநாடு இன்று தொடங்குகிறது

அறிவியல் மாநாட்டில் கலந்து கொள்ள நாடெங்கிலும் வந்துள்ள மாணவர்கள் இன்று விஸ்வேஸ்வரய்யா அறிவியல் தொழில்நுட்ப அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டின் ஒரு பகுதியாக அறிவியல் தகவல் தொடர்பாளர்கள் மாநாடும் இன்று தொடங்கியது அறிவியல் அறிஞர்கள் பள்ளிக் கல்லூரிகளை தொடர்பு கொண்டு அடிப்படை அறிவியல் பயில மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என தேசிய அறிவியல் தொழில்நுட்ப தகவல் தொடர்பு சபையின் தலைவர் டாக்டர் அகிலேஷ் குப்தா கேட்டுக் கொண்டார் ஏர் இண்டியா நிறுவனம் மூடப்படலாம் என்பது போல வெளியான வதந்திகள் முற்றிலும் ஆதரமற்றவை என்று ஏர் இண்டியா தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு அஷ்வனி லோஹானி கூறியுள்ளார் நாட்டின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவமாக திகழும் ஏர் இண்டியா நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு விரிவடையும் என்றும் பயணிகள் பயண முகவர்கள் மற்றும் கார்ப்பரேட் துறையினர் எந்தவிதத்திலும் கவலை கொள்ள தேவையில்லை என்றும் டிவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் தமிழக சட்டமன்றக் கூட்டத் தொடர் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் உரையுடன் நாளை தொடங்கவுள்ளது ஆளுநர் உரையைத் தொடர்ந்து அவையின் அலுவலர் ஆலோசனைக் குழு பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் கூட்டத் தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பதை தீர்மானிக்கும் சுமார் ஒரு வார காலம் இக்கூட்டத் தொடர் நடைபெறக் கூடும் என்றும் குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்னைகளை திமுக தலைமையிலான எதிர்க்கட்சிகள் அவையில் எழுப்பக் கூடும் என்பதால் இக்கூட்டத் தொடர் பரபரப்பாகவே அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலங்களவையில் குடியுரிமைத் திருத்த சட்டத்திற்கு அஇஅதிமுக ஆதரவு அளித்ததை இக்கட்சிகள் கடுமையாக விமர்ச்சித்து வருகின்றன

நாராயணசாமி நாளை மாலை தொடக்கி வைக்க இருக்கிறார் துவக்க விழாவில் பிரபல திரைப்பட நடிகையும் ஆந்திர சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி ரோஜா செல்வமணி திரைப்பட நடிகர் சுமன் தல்வார் உதை குத்துச்சண்டை வீரர் அம்னீஷ் வர்மா உள்ளிட்டவர்களை முதலமைச்சர் கவுரவிக்கிறார்

முதலமைச்சர் திரு

மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று திறந்து வைத்தார் அதிகாரிகள் மற்றும் அண்டை ஆந்திரப் பகுதிகளைச் சேர்ந்த பாதிரிமார்கள் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ரனாமில் நாளை முதலமைச்சரால் தொடக்கி வைக்கப்பட உள்ள பல்வேறு திட்டப் பணிகளையும் முன்னதாக அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் பார்வையிட்டதாக எமது ஏனாம் நிரூபர் தெரிவிக்கிறார் புதுச்சேரியில் மாநில தேர்தல் ஆணையர் நியமனத்திற்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையும் தேர்தலை தாமதப்படுத்துவதற்கான சட்டவிரோத நடவடிக்கையாகவே அமையும் என அரசுக் கொறடா திரு அனந்தராமன் கூறியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மாநில தேர்தல் ஆணையராக திரு

பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டது செல்லாது என்று துணைநிலை ஆளுநர் வெளியிட்ட உத்தரவு சட்டவிரோதம் என்றும் இந்த உத்தரவ பின்பற்ற தேவையில்லை என தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து சட்டமன்றத்தில் இயற்றிய சட்டத்தின் படிதான் ஆட்சி நடக்க வேண்டுமே தவிர எந்தவொரு தனி மனிதனின் தன்னிச்சையான விருப்பத்திற்கு எற்றவாறு சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச வேஷ்டி தினத்தை ஒட்டி நாளை புதுவையில் அரசு ஊழியர்கள் வேஷ்டி அணிந்து பணிக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வை ஊக்குவிக்கவும் ஏதுவாகும் என்று தலைமைச் செயலக இணைச் செயலர் திரு கண்ணன் இன்று வெளியிட்டுள்ள அலுவல் குறிப்பு ஒன்றில் கூறியுள்ளார்

இதுதொடர்பாக வணிகர் சங்க கூட்டமைப்பினர் விடுத்துள்ள அறிக்கையில் ஜிஎஸ்டி அமலாக்கத்தினால் புதுவையில் ஏற்கனவே வர்த்தகம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் பொங்கல் பண்டிகையை கருத்தில் கொண்டு தொழிற்சங்க அமைப்புகள் முழுஅடைப்பு போராட்டத்தை கைவிட வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது